பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றம் பஹ்ரைன் நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டு சென்றாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸில் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சவழியினருடன் தாம் கலந்துரையாட உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் பிரான்சில் ஏர்இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த இந்தியர்களின் நினைவாக ஏற்படுத்தப்பட்டுள்ள நினைவகத்தையும் திறந்து வைக்க உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா்

இதனை தொடர்ந்து பஹ்ரைன் செல்ல உள்ளதாகவும் இந்திய பிரதமர் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதல்முறை என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அந்நாட்டு தலைவர்களுடனும் விரிவாக பேச்சு நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பஹ்ரைன் நாட்டின் மணமாவியில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட ஸ்ரீநாத் கோவிலையும் பிரதமா் திறந்து வைக்கிறாா் ஜம்மு கஷ்மீரில் பெரும்பாலான பகுதிகளில் கட்டுப்பாடுகள் முற்றிலும் தளர்த்தப்பட்டு இயல்புநிலை திரும்பியுள்ளது காஷ்மீரில் சாலைகளில் இருந்த தடுப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்திற்கு படிப்படியாக அனுமதிக்கப்பட்டு வருகிறது

பல இடங்களில் தரைவழி தொலைபேசி சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைதியான சூழ்நிலை நிலவுவதாகவும் எந்தவொரு அசம்பாவித சம்பவமும் நடைபெறவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தமது இரண்டுநாள் நேபாள பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார் இன்று காலை நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் அதிபர் பிந்தியாதேவி பண்டாரியை மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்தார் நேபாள வெளியுறவுத்துறை செயலர் சங்கரதாஸ் பெய்ராகி இந்திய தூதர் மஞ்சீவ்சிங் பூரி இந்தியாவுக்காள நேபாள தூதர் நீலாம்பர் ஆச்சார்யா ஆகியோரும் இந்த சந்திப்பின்போது உடனிருந்தனர் முன்னதாக இந்திய வெளியறவுத்துறை அமைச்சரும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரதீப்குமார் கியாவளியும் நேற்று நடைபெற்ற ஐந்தாவது இந்திய நேபாள ஆணையத்தின் ஐந்தாவது கூட்டத்தில் பங்கேற்றனர் இருநாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இதில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய முயற்சிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருநாடுகளுக்கும் இடையிலான போக்குவரத்து மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த கூட்டம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தகம் எரிசக்தி மற்றும் நீர்வள ஆதாரங்கள் கலாச்சார பரிவர்த்தளை கல்வி ஆகிய துறைகளில் பரஸ்பரம் ஒத்துழைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் முயற்சிகளின் அடிப்படையில் ஆணையக் கூட்டத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு நேபாள தரப்பில் மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டது உணவு பாதுகாப்பு தரக்கட்டுப்பாடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திற்கும் நேபாளத்தின் உணவுப்பொருள் தொழில்நுட்பம் மற்றும் தர நிர்ணய ஆணையத்திற்கும் இடையே கையெழுத்தானது

வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரி நேபாள பிரதமர் திரு கே பி சர்மா ஒலியையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் அளித்த விருந்திலும் திரு ஜெய்சங்கர் கலந்துகொண்டார் சித்தா உட்பட பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவிக்க அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று ஆயுஷ் துறை அமைக்ச் திரு புரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார் சித்த மருத்துவத்தின் உட்பிரிவான வாமக்கலையின் வரலாறு குறித்த இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை இன்று சென்னையில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் உலகின் மிகப்பெரிய மருத்துவக் காப்பீட்டுத் திட்டத்தில் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய மருந்து பிரிவு தொடங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

சுகாதாரம் பாதுகாப்பு மற்றம் சமூக நலனுக்கான திட்டங்கள் குறித்து மத்திய மாநில அரசுகள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மண்டல கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய ருபாணி கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் மற்றும் டாமன் டியோ தத்ரா நாகர் ஹாவேலி ஆகிய யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் கிராமப்புறங்களில் வங்கி சேவையை மேம்படுத்துவது ஏழை எளிய மக்களுக்கான வீடுகளை கட்டித்தர நில ஒதுக்கீட்டிற்காள நடைமுறைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

முன்னதாக இன்று பிற்பகல் வாக்கில் சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குகர் முன்னிலையில் திரு ப சிதம்பரம் ஆஜர்படுத்தப்பட்டார் திரு சிதம்பரத்தை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கக்கோரி சிபிஐ தாக்கல் செய்தது இவ்வழக்கில் வாதாடிய சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் திரு துஷாா் மேத்தா திரு சிதம்பரம் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டார் திரு சிதம்பரம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் வாதாடினார் திரு சிதம்பரம் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதெல்லாம் சிபிஐ முன்பு ஆஜராகி கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளார் என்று கூறினார் எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கவேண்டும் என்று திரு கபில்சிபல் வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நான்கு நாட்கள் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார் அதில் திரு சிதம்பரத்திற்கு சுட்டவிதிமுறைகளுக்குட்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யவேண்டும் என்றும் வழக்கறிஞர்களும் அவருடைய குடும்பத்தினரும் தினமும் அரைமணிநேரம் அவரை சந்தித்து பேச அனுமதியும் அளித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்தில் உள்ள நந்துகிராம் பகுதியில் இன்று பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஐந்து துப்புரவுத்தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் இந்த தொழிலாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக பாதாள சாக்கடைக்குள் சென்றபோது மூச்சுத்தினறி உயிரிழக்க நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் துப்பரவுத்தொழிலாளர்கள் உயிரிழந்த சும்பவத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா பத்து வட்சம் ரூபாயை உடனடியாக வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்த சும்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி இரண்டு நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்